இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பிரதமர் இந்த தூக்குதல் சம்பவம் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக்குழு இன்று புதுதில்லியில் கூடி இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிக்க உள்ளது நிலையை செய்வதற்காக உள்துறை அமைச்சர் ஆய்வு திரு ராஜ்நாத் சிங் இன்ற பூநீநகர் செல்கிறார் தேசிய புலனாய்வு அமைப்பும் இன்று ஸ்ரீநகர் சென்று இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள உள்ளது அமெரிக்கா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா கனடா பங்களாதேஷ் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன

இத்தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்புகளை அந்நாட்டு அரசு அகற்றவேண்டும் என்று வலியுறத்தி உள்ளது

கேபிள் தொலைக்காட்சிஅலைவரிசை ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை தொலைக்காட்சி நிறுவனங்கள் உறுதி செய்யவேண்டும் என்று தகவல் ஒலிப்பரப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு எப்போதம் துணை நிற்கும் என்று நிதியமைச்சர் திரு பியூஸ் கோயல் கூறியுள்ளார் நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தல் அனுகுமுறை குறித்து விவாதிப்பதற்காக தமிழகம் வந்துள்ளதாக கூறினார் மக்களவை தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றிபெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் விவகாரங்களுக்கான பிஜேபியின் தமிழக பொறப்பாளருமான திரு பியூஸ் கோயலை மாநில அமைச்சர் திரு தங்கமணி சந்தித்து பேசினார் கூட்டணி குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் நேற்று வேலூரில் நடைபெற்ற பிஜேபி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார் முத்ரா திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் மட்டும் இரண்டு கோடி பேர் கடனுதவி பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுத்தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் ஒரிரு நாட்களில் நடைபெறும் என்று அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததாக தெரிவித்தார்

மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் கடந்த மக்களவை தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கு திமுக வழக்கு தொடுத்ததுதான் காரணம் என தவறான தகவல்களை அஇஅதிமுக தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறினார் தேர்தல் முறையாக நடத்தப்படவேண்டும் என்று தான் திமுக வழக்கு தொடுத்ததாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார்

மக்களவை தேர்தலையொட்டி இந்த சிறப்பு முகாம் மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நிதிப்பற்றாக்குறையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரச படிப்படியாக மேற்கொண்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் சுட்டப்பேரவையில் நிதி நிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் மக்களுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பன்னீர் செல்வம் தெரிவித்தார் சர்க்கரைக்கான குறைந்தபட்ச விற்பனை விலை கிலோவிற்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரும்பு விவசாயிகளின் நலனை கருத்தில்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டம் இன்றுமுதல் செயல்படுத்தப்படுகிறது

தமிழகத்தில் உள்ள அரசு உயர் அஅதிகாரிகளின் அறைகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி திரு முருகலுக்கு எதிரான பாலியல் புகார் தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் இந்த புகார் தொடர்பாக சிபிசிஐடி விசாரிப்பதற்கு தடை ஏதும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக பிரச்ளைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை நேற்று பெய்ஜிங்கில் தொடங்கியது

மத்திய நேரடி வரி வாரியத்தின் தலைவர் திரு குஷில் சந்திரா தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார்

நெல்லை மனோண்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக டாக்டர் பிச்சுமணி நியமிக்கப்பட்டுள்ளார் அலங்காநல்லூரில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் தமிழக அரசு கூறியுள்ளது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படுகிறது இரண்டு டிவெண்டி டிவெண்டி மற்றும் ஐந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இரண்டு அணிகளும் பங்கேற்கின்றன

முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது

மகளிர் பிரிவில் மீனாகுமாரி தேவி காலிறுதிக்கும் நீரஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் முன்னேறி உள்ளனர் தேசிய சீனியர் பேட்மின்டன் போட்டியில் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளார்